மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி புதிய இந்தியாவை உருவாக்குவதில் அரசு கண்ணும் கருத்துமாக இருப்பதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

மிகஅதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதி என்ற பெருமையை சோழிங்கநல்லூர் தொகுதி பெற்றுள்ளது குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக சென்னை துறைமுக தொகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி புதிய இந்தியாவை உருவாக்குவதில் அரசு கண்ணும் கருத்துமாக இருப்பதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் அவர் இன்று புதுடெல்லியில் துவங்கிய நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரை ஒட்டி நடைபெற்ற இருஅவைகளின் கூட்டு கூட்டத்தில் பேசினார் அரசின் பல்வேறு சாதனைகளை பட்டியலிட்ட குடியரசுத் தலைவர் நாடு முழுவதும் எய்ம்ஸ் மருத்துவமனைகள் தொடங்கப்படும் என்றார் மத்திய அரசு அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் விதத்தில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவதில் தமது அரசு உறுதியாக இருப்பதாகவும் அவர் கூறினார்

இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டம் பிரதமரின் மின்இணைப்பு திட்டம் முத்திரா கடன் உதவி திட்டம் ஆகிய திட்டங்களின் கீழ் ஏராளமான ஏழை எளிய மக்கள் பயனடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் தமது உரையில் குறிப்பிட்டார்

குடியரசுத் தலைவரின் உரை முடிந்த பின்னர் நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன

இன்று துவங்கிய நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத் தொடர் ஆக்கபூர்வமாக அமைய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் எந்தவொரு பிரச்னை குறித்தும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சப்காஸ்சாத் சப்காஸ்விகாஸ் என்ற கோட்பாட்டில் அரசு உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார்

புதுவை மற்றும் தமிழ்நாட்டில் இன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது

அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக வில்லியனுர் தொகுதி உள்ளது

இந்த இறுதி வாக்காளர் பட்டியலை இன்று புதுவையில் வெளியிட்டு பேசிய தலைமை தேர்தல் அதிகாரி திரு

முதல் முறையாக வாக்களிக்க தகுதி பெற்றவர்களுக்கு விரைவில் புகைப்பட அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் விவிபாட் வசதி உள்ளிட்டவைகள் சரிபார்க்கப்பட்டு விட்டதாக கூறிய அவர் அனைத்து வாக்குச் சாவடிகளிலும் தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரும் பணி தற்போது முடிக்கிவிடப்பட்டுள்ளதாக கூறினார்

கந்தவேலு கூறினார் இந்த அதிகாரிகள் பணியிட மாற்றங்கள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் முன்னதாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு அபிஜித் விஜய் சவுத்ரி புதுச்சேரி மாவட்டத்திற்கான திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலின் பிரதியை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளிடம் வழங்கினார்

தமிழ்நாட்டிலும் புதுவையை போல் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே அதிகமாக உள்ளனர்

காஞ்சிபுரம் மாவட்டம் சோழிங்கநல்லுர் தொகுதி மிக அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக உள்ளது

சென்னை துறைமுக தொகுதி குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியாகும்

மிக அதிகளவில் இளம் வாக்காளர்களை கொண்ட தொகுதி திருப்பரங்குன்றம் தொகுதி உள்ளது இந்த இறுதி வாக்காளர் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாகு இன்று சென்னையில் தலைமை செயலகத்தில் வெளியிட்டார் தமிழ்நாட்டில் மாவட்டம் தோறும் இறுதிவாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் இந்த வாக்காளர் பட்டியலை வெளியிட்டனர் மண்வளத்தை பாதுகாத்து வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் வலியுறுத்தியுள்ளார் ஊட்டியில் தேசிய கருத்தரங்கு ஒன்றில் இன்று பேசிய அவர் செயற்கை உரங்களை அதிகமாக பயன்படுத்துவது மண்வளத்தை பாதிக்கும் என்றார் நவீன சாகுபடி முறைகளை பயன்படுத்தாத்தே வேளாண் உற்பத்தி குறைவிற்கு காரணம் என அவர் கூறினார் பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் திரு பன்வாரிலால் புரோகித் வலியுத்தினார் நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து வருவதால் பாசன நீரை வீணாக்காமல் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார் புதுவையில் நஷ்டத்தில் இயங்கி வரும் தனியார் நியாயவிலைக் கடைகளை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்று புதுவை நியாயவிலைக் கடைகள் உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கைவிடுத்துள்ளது இன்று புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த இந்த சங்கத்தின் தலைவர் திரு லோகநாதன் இந்த வேண்டுகோளை விடுத்தார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நியாயவிலைக் கடைகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக கூறினார் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பொருட்கள் மற்றும் இலவச பொருட்களின் எண்ணிக்கைகளும் குறைந்துவிட்டதால் தனியார் நியாயவிலைக் கடை உரிமையாளர்களுக்கு லாபம் குறைந்து கடன் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதனால் புதுவையில் இயங்கி வரும் தனியார் நியாயவிலைக் கடைகளை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்றார் அவர் தனியார் நியாயவிலைக் கடைகளில் பணிபுரியும் ஊழியர்களில் ஒருவருக்கு கடைக்கு ஒருவர் என்ற அடிப்படையில் அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் திரு லோகநாதன் வெளியிட்டார்

நாளை துவக்க விழா இயக்குநர் மிர்னால்சென் படமாக குறித்த ஆவணப்படம் திரையிடப்படுகிறது புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் குர்நீத்சிங் இந்த திரைப்பட விழாவை துவக்கி வைக்கிறார் புதுவை பல்கலைக்கழகத்தின் மின்னணு ஊடகம் மற்றும் வெகுஜன தொடர்பியல் துறை மத்திய அரசின் திரைப்பட பிரிவு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் புதுச்சேரி திரை இயக்கம் ஆகியவை இணைந்து இந்த குறும்பட விழாவை நடத்துகின்றன

மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத் தொடர் இருஅவைகளின் கூட்டு கூட்டத்துடன் தொடங்கியது மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி புதிய இந்தியாவை உருவாக்குவதில் அரசு கண்ணும் கருத்துமாக இருப்பதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

மிகஅதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதி என்ற பெருமையை சோழிங்கநல்லூர் தொகுதி பெற்றுள்ளது குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக சென்னை துறைமுக தொகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது